நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நோய்த் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் நேற்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

பள்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார்

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிவாக உரையாற்றிய அவர் ஆக்ஸிஜன் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநிலங்களில் புதிதாக ஆக்ஸிஐன் உற்பத்தி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மிக விரைவில் ஒரு லட்சம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு முழுஊரடங்கு என்பதை கடைசி வாய்ப்பாகவே பயன்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார் அதேநேரத்தில் உள்ளூர் அளவிலான ஊரடங்கில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் என்று மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசுகள் செய்துதர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் நோய்த் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கடமை உணர்வுடன் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் துணை மருத்துவர்கள் தூய்மைப் பணியாளர்கள் காவல்துறையினர் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார்

இந்நோய்த் தொற்று குறித்து பரவும் வதந்திகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

மருந்து உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு உதவிகளையும் அரசு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் புதிய தடுப்பூசிகளுக்கான அனுமதி விரைவாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதிகரித்துவரும் தடுப்பூசி தேவையை நிறைவு செய்யும் வகையில் உற்பத்தியை விரைவுபடுத்துமாறும் மருந்து நிறுவனங்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார்

இந்த மருந்து தடையின்றி குறைந்த விலையில் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மளீஷ் திவாரி நாடுமுழுவதும் உள்ள துயரமான நிலையை விவாதிக்க இரண்டு நாள் அவசரக் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ள ராஷ்ட்ரீய ஜனதா தள் தலைவர் திரு

சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் முன்கூட்டியே மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன சாலைகளின் முக்கிய சந்திப்புகளில் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டனர்

அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது

மகேஷ்குமார் தெரிவித்தார்

இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கிலிருந்து சில சேவைகளுக்கு கூடுதல் தளர்வுகள் அனுமதிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொலைத் தொடர்பு தகவல் தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் பொருட்களை ஏற்றி இறக்குதல் மற்றும் சேமித்தல் உள்ளிட்ட கிடங்கு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் தளர்வுகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோழி உள்ளிட்ட கால்நடைகளுக்குத் தேவைப்படும் உணவை பதப்படுத்தும் நிறுவனங்கள் உர உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து ஏற்றுமதி தொழிற்சாலைகளுக்கும் முழு ஊரடங்கிலிருந்து கூடுதல் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

பன்வாரிவால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் திருத்தணியை அடுத்த கனகம்மாசத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு தடுப்பூசி செலுத்த வந்த பயனாளிகளிடம் கலந்துரையாடினார் தடுப்பூசி போடுவதால் பக்க விளைவுகள் ஏற்படாது என்றும் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படவுள்ள மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார்

ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளைப் பின்பற்றி நீலகிரி மலை ரயில் இன்று முதல் மறுஅறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சேலம் கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது